ஊரக சுகாதாரம் மற்றும் கிராமப்புறத் தூய்மைப் பணிகள் தொடர்பான விரிவான ஆய்வைமத்திய அரசு இன்று தொடங்குகிறது

இந்த ஆண்டு நடைபெறும் மத்திய ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கான விண்ணப்ப நடைமுறைகள் இன்று தொடங்குகின்றன

லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் மூன்று முக்கிய தீவிரவாதிகளை சர்வதேச தீவிரவாதிகளாக அமெரிக்கா அறிவித்துள்ளது

மகளிர் உலக கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய அணி இத்தாவியை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஊரக சுகாதாரம் மற்றும் தூய்மைப் பனிகள் தொடர்பான விரிவான ஆய்வை மத்திய அரசு இன்று தொடங்குகிறது இம்மாத இறுதிவரை இந்தப் பணிகள் நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது கிராமப்புற தூய்மைப் பணியில் மக்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு பிரதமர் கிரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இன்று தொடங்கும் இந்த ஆய்வுப் பணிகள் தூய்மை இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் என்றும் இதன்மூலம் கிடைக்கும் தகவல்களைக் வொண்டு இந்த இயக்கத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு நடைபெறும் மத்திய ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கான விண்ணப்ப நடைமுறைகள் இன்று தொடங்குகின்றன

ஆதார் எண்களை இணையதளத்திவோ சமூக வலைதளங்களிவோ தேவையின்றி யாரும் பதிவிட வேண்டாம் என்று தனித்துவ அடையாள அட்டை ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது சவால்விடும் வகையில் சிலர் தங்களது ஆதார் எண்களை இணையதளங்களில் வெளியிடுவதாக வந்த தகவலை அடுத்து அந்த ஆணையம் இவ்வாறு கூறியுள்ளது இணையதளம் மற்றும் சமூக வலைதளங்களில் தங்களது ஆதார் எண்ணையோ பிறரது ஆதார் எண்களையோ வெளியிடுவது சுட்டத்திற்குப் புறம்பானது என்று அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது ஆதார் அடையாள அட்டை எண்ணை தனிநபரின் அடையாளங்களுக்காகவும் பல்வேறு அரசு திட்ட சலுகைகளை பெறுவதற்காகவும் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அதை பகீரங்கமாக வெளியிடுவதை தவிர்க்குமாறும் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்குப் பின்னர் நாட்டில் மின்னனு பணப் பரிவர்த்தளை அதிகரித்துள்ளது என்று நித்தி ஆயோக் கூறியுள்ளது இத்தொடர்பாள அறிக்கை ஒன்றை வெளியிட்ட பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நித்தி ஆயோக் அமைப்பின் முதன்மை ஆலோசகர் திரு ரத்தன் பி வாட்டல் தொழில்நுட்ப வளர்ச்சி வருங்காலத்தில் பணப் பரிவர்த்தனையை மேலும் அதிகரிக்கும் என்று தெரிவித்தார்

குழுவின் தலைவர் திரு

சிங் குழுவின் உறுப்பினர்கள் திரு சக்தி காந்ததாஸ் திரு அனுப் சிங் திரு அசோக் வாகிரி திரு ரமேஷ் சந்த் குழுவிள் செயலாளர் திரு அரவிந்த் மேத்தா ஆகியோர் ராஞ்சியில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களைச் சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர் பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்களையும் இந்தக் குழுவினர் சந்திக்கவுள்ளனர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சமூக பொருளாதார நிலை தொடர்பாக இந்தக் குழு ஆய்வு செய்யவுள்ளது ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற சிட் பண்டு மோசுடி தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் ஆணையத்தின் பதவிக்காலத்தை மேலும் ஆறு மாதத்திற்கு அம்மாநில அரசு நீடித்துள்ளது பலகோடி ரூபாய் மோசடி நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்த நீதிபதி எம்

தாஸ் தலைமையிலான ஆணையம் அமைக்கப்பட்டது

இந்நிலையில் அதனை நீடித்து மாநில உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது

தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது விஜயநகரம் மாவட்டத்தில் கிராமம் ஒன்றில் வசிக்கும் கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டதாகவும் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே குழந்தை பிறந்து அக்குழந்தை இறந்ததாகவும் கூறப்படுகிறது ஊடகங்களில் வெளியான தகவல்களின் அடிப்படையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து ஆந்திர மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மாநிலத்தில் கிராமப்புறங்களில் உள்ள சாலை வசதிகள் மற்றும் சுகாதார வசதிகள் தொடர்பாக நான்கு வார காலத்திற்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் முக்கிய தீவிரவாதியான அப்துல் ரஹ்மான் அல் தஹில் மற்றும் தீவிரவாதக் குழுக்களுக்கு நிதியளித்து வந்த ஹமீது உல் அசன் அப்துல் ஜாபர் ஆகியோரை சர்வதேச பயங்கரவாதிகளாக அமெரிக்கா அறிவித்துள்ளது

அமெரிக்காவில் அவருக்குச் சொந்தமான சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கர்கள் அவருடன் எந்தத் தொடர்பும் வைத்துக்கொள்ளக் கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மற்ற இருவரும் நிதி திரட்டி லஷ்கர் இ தொய்பா அமைப்பிற்கு வழங்கி வந்ததாக அமெரிக்க நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது

ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஈரானில் உள்ள இந்தியத் தூதரகம் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக அந்த மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் வரும் வெள்ளிக்கிழமை முதல் அவர்கள் தனித்தனி குழுக்களாக சென்ளைக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று கூறியுள்ளார் இந்த மீனவர்கள் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக ஈரானைச் சேர்ந்த மீன்பிடி தொழிலதிபர் ஒருவரிடம் வேலை செய்து வந்ததாகவும் அவர்களுக்கு உரிய ஊதியத்தையும் பிற வசதிகளையும் வழங்காமல் அந்த தொழிலதிபர் துன்புறுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து அவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடந்த மாதம் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார்

இதுதொடர்பாள வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தாம் நாடு கடத்தப்பட்டால் மும்பை ஆர்தர் சாலையில் உள்ள மத்திய சிறையில் தாம் அடைக்கப்படக்கூடும் என்றும் அந்த சிறையில் உரிய வசதிகள் இல்லை என்றும் விஜய் மல்லையா தரப்பில் வாதிடப்பட்டது இதனையடுத்து சிறையில் உள்ள வசதிகள் தொடர்பான வீடியோ பதிவுகளை தாக்கல் செய்யுமாறு இந்திய அதிகாரிகளுக்கு லண்டன் நீதிமன்றம் உத்தரவிட்டது ஜம்மு கஷ்மீரில் ரஜோரி மாவட்டத்தில் பாகிஸ்தான் ரானுவம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியதில் இந்திய வீரர் ஒருவர் காயமடைந்தார் நௌஸேரா பகுதியில் நேற்றிரவு இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும் இந்தியப் படையும் தகுந்த பதிலடி கொடுத்ததாகவும் பாதுகாப்புப் படை வட்டாரங்கள் தெரிவித்தன காயமடைந்த வீரர் ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சிரியா விவகாரம் தொடர்பாக ஈரான் ரஷ்யா மற்றும் துருக்கியுடன் ஐநாவின் சிறப்புத் துதுக்குழு வரும் செப்டம்பர் மாதம் பேச்சு நடத்தவுள்ளது ஜெனீவாவில் நடைபெறவுள்ள இந்த இரண்டுநாள் பேச்சுவார்த்தையின்போது சிரியாவில் தற்போதுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவும் ஈரானும் சிரிய அதிபர் திரு பஷார் அல் ஆசாத்துக்கு ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் துருக்கி கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது மலேசிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் திரு அஸாருதீன் அப்துல் ரஹ்மான் பதவி விலகியுள்ளார் ஏர்லைன்ஸ் க்குச் சொந்தமான எம்

அஸாருதீன் அப்துல் ரஹ்மான் கூறியிருந்தார் இந்த விபத்திற்கு முழுப் பொறுப்பேற்பதாக அவர் கூறியிருந்த நிலையில் தற்போது பதவி விலகியிருப்பதாக மலேசிய போக்குவரத்துத் துறை அளமச்சர் திரு அந்தோணி லோக் தெரிவித்துள்ளார்

மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் அந்த மூவரும் புலனாய்வுப் பணிகளில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது

அரசுக் கட்டடம் ஒன்றின்மீது தீவிரவாதி ஒருவர் வெடிகுண்டுகளை தன் உடலில் கட்டிக்கொண்டு வெடிக்கச் செய்ததாக அந்த மாகாண அரசின் செய்தி தொடர்பாளர் திரு

ரானுவத்தினர் உடனடியாக செயல்பட்டு தீவிரவாதிகள் இருவரை சுட்டுக் கொன்றதாகவும் எனினும் அந்த கட்டடத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கு சேதம் ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை

இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீபின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையிலிருந்து அவர் மீண்டும் சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார்

தொடர் சிகிச்சைக்குப் பிறகு அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று மருத்துவர்கள் கூறியதை அடுத்து அவர் சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் லண்டனில் முறைகேடாக சொத்துக்கள் வாங்கிய வழக்கில் திரு நவாஸ் ஷெரீபுக்கு பத்தாண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஜிம்பாப்வேயில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் எதிர்க்கட்சி வேட்பாளர் திரு

நாளை நடைபெறும் காலிறுதிப் போட்டியில் இந்திய அணி அயர்லாந்தை எதிர்கொள்கிறது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பர்மிங்காமில் இன்று தொடங்குகிறது